இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான உட்பிரிவுகளை வகைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பதவிகாலத்தை மத்திய அமைச்சரவை மேலும் ஆறு மாத காலத்திற்கு நீட்டித்துள்ளது

இன்று நடைபெற உள்ளது

பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் ஷிவ தாபா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பகுதியில் பெரிய அளவிலான முதலீட்டை ஈர்ப்பதற்கான விரிவான தொழிற்கொள்கையை மத்திய அரசு விரைவில் அறிவிக்க உள்ளது ஜம்முவில் நேற்று தொழில் முனைவோர் மற்றும் வர்த்தக பிரதிநிகளிடையே உரையாற்றும் போது மத்திய அமைச்சர் திரு சோம் பிரகாஷ் இதனை தெரிவித்தார் அனைத்து தொழில் முனைவோரையும் திருப்தி படுத்தும் வகையில் இக்கொள்கை வகுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் உள்ளூர் தொழில் முனைவோருக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என்று திரு சோம் பிரகாஷ் கூறினார் இதற்கிடையே நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் அனைத்து மகளிர் தபால் நிலையத்தை மத்திய ப அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் வருமான வரித் துறையின் மேல் முறையீட்டு தீர்ப்பாயத்தின் பிரிவு ஸ்ரீநகரில் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான உட்பிரிவுகளை வகைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பதவிகாலத்தை மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

மறுசீரமைக்கப்பட்ட தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் மற்றும் டையு விள் தலைநகராக டாமன் செயல்படுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்தாா் அரசின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி விவாதித்தார்

ரயில்வே சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகளின் தாமதம் குறித்தும் ஆராயப்பட்டது பிரதமின் காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் ஜீவன்ஜோதி பீமா யோஜனா மற்றும் சுரக்ஷா பீமா யோஜனா ஆகிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டறிந்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குடியுரிமை திருத்தச் சுட்ட விளக்கப் பேரணியில் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா பங்கேற்று உரையாற்ற உள்ளார் இச்சுட்டம் குறித்து எதிர்கட்சிகள் எழுப்பிவரும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் பிஜேபி சார்பில் பேரணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாமல்லபுரத்தை அழகுபடுத்துவதற்கு தேவைப்படும் நிதி குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாமல்லபுர பராமரிப்புப் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த விவரங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் யுனெஸ்கோவால் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாமல்லபுரத்தை அழகுபடுத்தும் பணிகளுக்கு மத்திய அரசுதான் நிதியுதவி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது மாமல்லபுரத்தை அழகுபடுத்த தேவைப்படும் நிதி மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு குறித்து மாநில சுற்றுலா நிதி நகராட்சி நிர்வாகம் ஆகிய துறைகளின் செயலர்கள் தொல்லியல் துறை இயக்குநர் ஆகியோர் விவாதித்து நீதிமன்றத்தில் அறிக்கைபாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

சுதந்திரத்திற்கு பிறகு உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் இவ்வாண்டு முதல் முறையாக பாரம்பரிய வீர வணக்கம் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான முழு அணிவகுப்பு ஒத்திகை இன்று தில்லியில் நடைபெற உள்ளது இதையொட்டி தில்லி காவல்துறையினர் போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளனர்

விடுமுறை காலங்களில் இந்த வைரஸ் மேலும் பரவ வாய்ப்புள்ளதால் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணத்தை தடுக்குமாறு நோய் பாதிக்கப்பட்ட உஹான் மாகாண மக்களை அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இதற்கிடையே இந்நோய் குறித்து சர்வதேச எச்சரிக்கை எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்று உலக சுகாதார அமைப்பின் அவசர குழு குறிப்பிட்டுள்ளது

தில்லி மும்பை சென்னை கொச்சி ஹைதராபாத் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா விமான நிலையங்களில் இம்மருத்துவ பரிசோதனை நடைபெற்றதாக கூறியுள்ளது இப்பரிசோதனையில் நோய் தொற்று எவருக்கும் இல்லை என்று கண்டறியப்பட்டதாக சுகாதாரத் துறை செயலாளர் திருமதி ப்ரீத்தி குதன் தெரிவித்துள்ளாா் சீனாவிலிருந்து வரும் பயணிகள் தங்களுக்கு நோய் அறிகுறி தெரிந்தால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சீனாவில் உள்ள இந்தியத் துதரகம் இந்நோய் குறித்த விவரங்களை சுகாதாரத் துறை அமைச்சகத்திற்கு அவ்வபோது தெரியப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் சீனாவிற்கு செல்லும் பயணிகள் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத் துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது

தீவிரவாதிகளுக்கு உதவி புரிந்ததாக தற்காலிக பணி நீக்சும் செய்யப்பட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு தேவிந்திர் சிங்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணைக்காக ஜம்முவிற்கு கொண்டு சென்றது திரு தேவிந்திர் சிப் பங்களாதேசிற்கு பயணம் மேற்கொண்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல் துறை தலைமை இயக்குநர் திரு தில்பக் சிங் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி தேசிய புலனாய்வு அமைப்பு திரு தேவிந்திர் சிங் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திவருகிறது

இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கொல்கத்தாவில் உள்ள நேதாஜியின் சிலைக்கு மாநில ஆளுநர் திரு ஜெக்தீப் தங்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் டார்ஜிலிங்கில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி பங்கேற்று நேதாஜிக்கு மரியாதை செலுத்த உள்ளார்

அந்நாட்டின் அபேய் பகுதியில் உள்ள கிராமத்தில் சந்தேகத்திற்குரிய மிசேரியா சமுதாயத்தினர் இத்தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது

பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சன்டை போட்டியில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் ஷிவ தாபா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்